பிரதமர் திரு

உலகளாவிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் தலைசிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி கே

மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆலோசனை மேற்கொள்வார் என செய்திகள் தெரிவிக்கின்றன

சமூக விலகலை அனைத்து தரப்பினரும் எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பாதிப்பிற்கு அதிகம் உள்ளாகும் பகுதிகள் மற்றும் தொற்றுப்பரவல் அதிகரிக்கும் இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது

பியூஷ்கோயல் பிரதமரின் சுயசா்பு பாரத திட்டத்தின்கீழ் உள்நாட்டு உற்பத்தியின் தரம் உலகத்தரத்திற்கு இணையானதாக விளங்கும் மத்திய வர்த்தக துறை அமைச்சர் திரு

கல்வி சுகாதாரம் போக்குவரத்து உணவுப்பதப்படுத்துதல் மற்றும் அனைத்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தரமான தயாரிப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் மத்திய அரசின் மின்னணு சந்தையில் உயர்தர பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை இக்குழுவினர் கண்காணிக்க வேண்டும் என்றார்

தேர்தல் மாநிலத்திலிருந்து கர்நாடக நான்கு உறுப்பினர்களும் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து உறுப்பினரும் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ழன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஐனதாதள் கட்சித்தலைவருமான திரு

தேவகவுடா காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மல்லிகார்ஜுன கார்கே பாரதீய ஜனதா கட்சியின் திரு அசோக் கஸ்தி திரு இரானா கதாதி ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதேபோல் அருணாச்சலப் பிரதேசத்திலிருந்து பிஜேபி வேட்பாளர் நபம் ரெபியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்

பழனிச்சாமி தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்பவர்களுக்கு ஊக்கச் சலுகைகளை அரசு வழங்கும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில்கொண்டே படிப்படியான தளர்வுகளை அரசு அறிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

சம்பத் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஊரடங்கு அமலில் உள்ளநிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பதிலாக தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

கோவில்பட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு அமலில் உள்ளதால் நிதி நிறுவனஙகள் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின் படியே கடன் தொகையை வசூலிக்க வேண்டும் என்றார்

ராசா உதகையில் புதிதாக மருத்துவக் கல்லூரி அமைக்க தேவையான வன நிலத்தை கையகப்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய வனம் சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஒப்புதல் அளித்துள்ளதாக நீலகிரி மக்களவை உறுப்பினர் திரு

உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு நிலம் வழங்கினால் நீலகிரி தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் புதிதாக கேந்திரிய வித்யாலயா பள்ளி அமைக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் தமக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறினார்

இதனிடையே கேரளா தமிழகம் கர்நாடகம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதுகுறித்து எமது செய்தியாளர்